செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது

தெரிவித்த கருத்துக்கள் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

வருகிறது

எதிர்கொள்கிறது இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தில்லி ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்றது

இனி விரிவான செய்திகள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பொதுப் பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேறியது மாநிலங்களவையில் இது தொடர்பாக நேற்று பத்து மணி நேரம் நடைபெற்ற விவாதத்திற்கு பின்னர் இந்த மசோதா நிறைவேறியது முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சமூக நீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் நல்ல நோக்கோடு மத்திய அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவசர கதியில் இந்த எதிர்கட்சிகள் தெரிவித்த குற்றச்சாட்டுகளையும் அமைச்சர் திட்டவட்டமாக நிராகரித்தார் இத்தகைய மசோதாவை கொண்டுவரவேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை என்றும் தற்போது அதை மத்திய அரசு நிறைவேற்றிய இருப்பதாகவும் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்தார் இடஒதுக்கீடு காரணமாக தற்போது நடைமுறையில் உள்ள ஷெடியூல்ட் வகுப்பினர் இந்த பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்காள இடஒதுக்கீட்டிற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் கட்சியின் திரு ஆனந்த் சர்மா இதற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பதாகவும் இருப்பினும் கொண்டுவரப்பட்ட நேரம் குறித்து தான் கேள்வி எழுவதாகவும் கூறினார் சுமாஜ்வாதி பிஎஸ்பி பிஜூஜனதா தள் ஐக்கிய ஜனதாதள் ஆகிய கட்சிகள் மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்தன

இந்த விவாதத்தின் போது குறுக்கிட்டுப் பேசிய சுட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அரசியல் சாசனத்தில் திருத்தங்களை கொண்டுவரும் உரிமை அரசுக்கு உள்ளதாகக் கூறினார் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என பிரதமர் திரு நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் தங்களது திறமை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த இது உதவிடும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமனுக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர்கள் கண்ணியமற்ற கருத்துகளை தெரிவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மக்களவையில் ரபேல் ஒப்பந்தம் தொடர்பாக திருமதி நிர்மலா சீத்தாராமன் பதிலளித்து பேசும்போது எதிர்க்கட்சித் தலைவர்கள் நடந்து கொண்ட விதம் பற்றி குறிப்பிட்டார் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளால் ஏற்பட்ட அச்சும் காரணமாக சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் இணைந்திருப்பதாக பிரதமர் கூறினார் ஊழலுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாகக் கூறினார் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக் காலத்தில் போர் விமானங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தில் இடைத்தரர்களின் பங்கு இருந்ததாக அவர் கூறினார் ஹெலிகாப்டர் முறைகேடு தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு கிறிஸ்டின் மைக்கேல் இதர பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் பெற அந்தக் காலகட்டத்தில் இடைதரகராக செயல்பட்டதாகப் பிரதமர் குறிப்பிட்டா் திரு கிறிஸ்டின் மைக்கேலுடன் காங்கிரஸ் கட்சியைச் சே்ந்த எந்த தலைவருக்கு தொடர்பு இருந்தது என்பது குறித்து அந்தக் கட்சிதான் விளக்கம் அளிக்க வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தாா் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துகளுக்கு வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சினை தொடர்பாக நடைபெற்ற விவாதத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா கீத்தாராமன் பதிலளித்து தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் தெரிவித்த கருத்துக்கள் ஏற்றுக் கொள்ளத்தக்கது அல்ல என்றார் நாடாளுமன்றத்தில் ரபேல் ஒப்பந்தம் தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் தமது செயல்களை நியாயப்படுத்துவதற்கு பிரதமர் பெண் ஒருவரை ஈடுபடுத்தியதாக திருமதி நிர்மலா சீத்தாராமன் குறித்து திரு ராகுல் காந்தி தெரிவித்த கருத்து அரசியல் கண்ணியத்தை வெகுவாக குறைத்துள்ளதாக திருமதி குஷ்மா சுவராஜ் கூறியுள்ளார் இதற்கிடையே தேசிய மகளிர் ஆணையம் இது தொடர்பாக திரு ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பொறுப்பற்ற வகையில் தெரிவிக்கப்பட்ட இந்த கருத்துக்கு மகளிரின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் உள்ளதாக ஆணையம் கூறியுள்ளது இத்தகைய கருத்துக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் மகளிர் ஆணையும் கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீரில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது பதிவானது லடாக் பகுதியில் காலை எட்டு மணி அளவில் இது உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இது தொடர்பான மனுக்களை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட அமர்விலிருந்து நீதிபதி திரு லலித் விலகியதை அடுத்து புதிதாக அமர்வு அமைக்கப்படவுள்ளது இப்பிரச்சினை தொடர்பான வழக்கில் திரு லலித் முன்னா் ஆஜரானதை இஸ்லாமிய தரப்பினா் சுட்டிக்காட்டியதை அடுத்து அவர் விசாரணையிலிருந்து விலகினார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புக் குழுமக் கூட்டம் இன்று புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது மத்திய நிதி அமைச்சா் திரு அருண்ஜேட்லி தலைமையில் நடைபெற்று வரும் இந்தக் கூட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் நிலையிலான குழுக்கள் தெரிவித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்க உள்ளது சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிப்பதற்கான உச்சவரம்பை அதிகரிப்பது கேரளாவில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு சதவீத பேரிடர் வரி விதிப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தெலங்கானாவில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக பிரபல தொழிலதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தெலங்கானா மாநில சரக்கு சேவை வரி உளவு பிரிவின் தலைவர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டார்

கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபருக்கு சொந்தமான நிறுவனத்தின் ஐந்து வங்கிக் கணக்குகளும் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன திரணமூல் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை உறுப்பினர் திரு சௌமித்ராகான் பிஜேபி யில் இணைந்துள்ளாா் நேற்று புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா வை சந்தித்து அவர் அக்கட்சியில் இணைந்தாா் திரணமூல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மற்றொரு மக்களவை உறுப்பினர் திரு அனுப்பம் ஹஷ்ராவும் பிஜேபி யில் இணையவுள்ளார் இவர்கள் இருவரையும் கட்சியிலிருந்து நீக்கி திரணமூல் காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளது இக்கட்சியைச் சேர்ந்த மேலும் ஐந்து மக்களவை உறுப்பினா்கள் தங்கள் கட்சியில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது தமிழகத்தில் பொங்கல் பரிசான ஆயிரம் ரூபாயை வறுமைக் கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும் என்ற உத்தரவில் மாற்றம் செய்ய இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இப்பிரச்சினை தொடர்பாக நீதிபதி திரு சத்யநாராயணன் தலைமையிலான அம்வு முன் ஆஜான வழக்கறிஞர் திரு பாலசுப்ரமணியம் இது குறித்து முறையீடு செய்தார் ஆயிரம் ரூபாயை ஏற்கனவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் வாங்கியுள்ள நிலையில் தடை உத்தரவு காரணமாக தற்போது பிரச்சினை எழுந்துள்ளதாகக் கூறினாா் இருப்பினும் உத்தரவில் எவ்வித மாற்றமும் செய்திட இயலாது என்று தெரிவித்த நீதிபதிகள் வேண்டுமென்றால் உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து மேல்முறையீடு செய்யுமாறு அறிவுறுத்தினா் நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் சமத்துவப் பொங்கலை மாணவ மாணவிகள் இன்று கொண்டாடினர்

மாணவ மாணவியர்கள் வேஷ்டி சேலையுடன் இதனை கொண்டாடியதாக அவர் மேலும் கூறுகிறார் பாரம்பரிய தமிழ் கலைகளை நினைவூட்டும் வகையில் இசை நிகழ்ச்சிகளும் இதனையொட்டி நடைபெற்றன பாகிஸ்தான் மற்றும் சீனாவையொட்டி எல்வைப்பகுதியில் இந்திய ரானுவம் சிறந்த முறையில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கூறியுள்ளா் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு சசூழல் மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றாா் ஜம்மு கஷ்மீல் தீவிரவாத செயல்கள் நடைபெறும் வரை அமைதிப் பேச்சுக்களை நடத்த இயலாது என்றும் அவர் தெரிவித்தார் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் தெப்பத்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர்

இந்த பேச்சுவாா்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இரு நாடுகளும் கூறியுள்ளன விரிவான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதன் மூலம் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் இரு நாடுகளுக்கும் இடையே இருந்த அக்கறை வெளிப்பட்டுள்ளதாகவும் சீனா தெரிவித்துள்ளது மெக்ஸிகோவையொட்டிய எல்லைப்பகுதியில் தடுப்புச்சுவர் கட்டும் பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக நேற்று நியூயார்க்கில் நடைபெற்ற கூட்டத்திலிருந்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் பாதியிலேயே வெளியேறினார் இதற்கு நிதி ஒதுக்கீடு சுசுய்ய ஒப்புதல் அளிக்க முடியாது என செனட் அவைத்தலைவா் தெரிவித்ததை அடுத்து திரு ட்டிரம்ப் கூட்டத்திலிருந்து வெளியேறினார்

அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஒன்பதரை மணிக்கு தொடங்குகிறது இளையோர் விளையாட்டு போட்டிகளை மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சள் திரு ராஜ்ய வா்த்தன் சிய் ரத்தோர் நேற்று புனேயில் தொடங்கி வைத்தார்

முதல் நாளான நேற்று தில்லி ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்றது